நீட் தேர்வை கட்டாயமாக்கும் சட்டத்திருத்ததை ரத்து செய்யக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது

செய்யப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று ஆய்வு செய்தார் கடந்த ஒரு மாதத்தில் மூன்றாவது முறையாக நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்போது முக்கிய துறைகளில் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான செயல் திட்டத்தை நிறைவு செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பாக அரசுத்துறை செயலாளர்கள் தலைமையிலாள பல்வேறு குழுக்கள் தெரிவித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் வேளாண்மை சுகாதாரம் அரசு ஆளுகை தொழில்நுட்பம் மற்றும் நிதி ஆதாரங்கள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து பரிசீலிக்கப்பட்டதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மேலும் மத்திய அமைச்சர்கள் குழுவின் கூட்டம் ஒன்றும் விரைவில் கூடி இந்தப் பணிகளை நிறைவு செய்ய இருப்பதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா ஈரான் இடையேயான பதற்றத்தை தணிக்க இருநாடுகளும் அமைதிகாக்க வேண்டுமென இந்தியா வலியுறுத்தியுள்ளது இருநாடுகளுக்கு இடையே நிலவும் பதற்றம் மேலும் அதிகரிக்காமல் தடுக்க வேண்டும் எனவும் வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தப் பிராந்தியத்தில் அமைதி நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டியது மிகுந்த அவசியம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் உள்ள சீக்கியர்களின் புனிதத் தலமான குருத்வாரா நன்கானா சாஹிப் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திருமதி மீனாட்சி லேஹி பாகிஸ்தானில் வசிக்கும் சிறுபான்மையினர் மற்றும் அவர்களது வழிபாட்டுத் தலங்கள் மீது வன்முறை தாக்குதல் நடத்தப்படுவதற்கு இதுவே உதாரணம் என்றார் மத்திய அமைச்சர் திரு ஹர்திப்சிங் பூரி அளித்த ஒரு பேட்டியில் பாகிஸ்தானில் சிறுபான்மையினர் மதரீதியாக துன்புறுத்தப்படுவதற்கு நான்கானா சாஹிப் மீதான தாக்குதலே ஆதாரம் என்று குறிப்பிட்டார் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோரும் இந்தத் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்திருப்பதுடன் இதற்குக் காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறத்தியுள்ளனர் முன்னதாக இந்தத் தாக்குதலைக் கண்டித்து புதுதில்லியில் பாகிஸ்தான் துதரகம் அருகே பிஜேபி மற்றும் காங்கிரஸ் சார்பில் தனித்தனியாக ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன மருத்துவப் படிப்புக்கான நீட் தேர்வு காரணமாக கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவதால் இத்தேர்வை கட்டாயமாக்கி இந்திய மருத்துவ கவுன்சில் மேற்கொண்ட சட்டத்திருத்தத்தை ரத்து செய்ய கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாளாக உள்ள நிலையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவப் படிப்புகளுக்கு நீட் தேர்வை கட்டாயமாக்கி மருத்துவக் கவுன்சில் கொண்டு வந்துள்ள சுட்டத்திருத்தம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்பதோடு மாநில அரசின் அதிகார வரம்பில் தலையிடுவதாக உள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நீட் தேர்வைக் கட்டாயமாக்கியிருப்பது தமிழகத்தில் எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்தும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது

குடியரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து வீடு வீடாகச் சென்று மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நாழு தழுவிய இயக்கத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது இதன் ஒருபகுதியாக பிஜேபி மாநில பொதுச் செயலாளர் திருமதி வானதி சீனிவாசன் தலைமையில் கோவையில் நேற்று அக்கட்சியினர் பொது மக்களுக்கு துண்டு பிரகரங்களை வழங்கி விளக்கமளித்தனர் அப்போது பேசிய திருமதி வானதி சீனிவாசன் இச்சட்டம் குறித்து பிஜேபி சார்பில் நாளை மற்றாள் சென்னையிலும் எட்டாம் தேதி ஈரோட்டிலும் ஒன்பதாம் தேதி திருச்சி மற்றும் மதுரையிலும் பொதுக் கூட்டங்கள் நடத்தப்பட இருப்பதாகக் கூறினார்

ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இது இந்த ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து உரையாற்ற உள்ளார் இந்தக் கூட்டத்தொடர் சுமார் ஒருவாரம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது

மூளைக்காய்ச்சல் தட்டம்மை மஞ்சள்காமாலை டெட்டனஸ் கக்குவான் இருமல் போலியோ மற்றும் டிப்தீரியா ஆகிய எட்டு வகையான நோய்களைத் தடுப்பதற்காக இந்த தடுப்பூசி போடப்படுகிறது

முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தால் போட்டிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முந்தைய ஆண்டுகளைவிட இந்த ஆண்டு அதிக இடங்களில் ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் போட்டிகளின் போது பாதிக்கப்படும் கால்நடைகளுக்கு கால்நடை ஆம்புலன்ஸ் மூலம் உடனடி சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இருவரிச்செய்திகள் ஈராக் தலைநகர் பாக்தாதில் அமெரிக்க தூதரகம் மற்றும் அமெரிக்கப் படையினர் தங்கியுள்ள பகுதியை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்லாமியப் புரட்சிப் படையின் கமாண்டர் காசிம் சுலைமாளி கொல்லப்பட்ட சம்பவம் அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரிய தவறு என ஈரான் அதிபர் திரு ஹசன் ரொஹானி கூறியுள்ளார் இவங்கை எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய முன்னணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரஞ்சன் ராமநாயகே அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்

ராமநாதபுரம் மாவட்டம் திருஉத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவில் ஆருத்ரா தரிசன திருவிழாவை முன்னிட்டு வருகிற ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமையன்று மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் அருகே மகனால் கைவிடப்பட்ட முதியோருக்கு சொந்தமான இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பெற்றோர் முதியோர் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சுட்டத்தின் கீழ் மீண்டும் அந்த முதியவருக்கு திருப்பி அளிக்கப்பட்டுள்ளதாக நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் திரு கோட்டை குமார் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான முதலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது இரவு ஏழு மணிக்குத் தொடங்கும் இந்தப் போட்டி குறித்த நேர்முக வர்ணனை அகில இந்திய வானொலியின் ரெயின்போ அலைவரிசையில் மாலை ஆறரை மணி முதல் ஒலிபரப்பப்படும்

வில்வித்தை மற்றும் துப்பாக்கிச்சுதல் சாம்பியன் ஷிப் போட்டிகளை இந்தியாவில் நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு மத்திய அரசு கொள்கை அளவில் ஒப்புதல் வழங்கியுள்ளது

சென்னை மாரத்தான் போட்டிகள் இன்று நடைபெறுகிறது